மக்களவையில் வங்கி திவால் சட்ட திருத்த மசோதாவை கார்பரேட் விவகாரத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார்

எதிர்காலங்களில் உத்தேச மசோதாக்கள் குறித்து மக்களவை கட்சி தலைவர்களுக்கு ஒருநாள் முன்னதாக நோட்டீஸ் வழங்கப்படும் என்று மக்களவை தலைவர் திரு

நிர்மலா சீதாராமன் வங்கி திவால் சட்ட திருத்தம் அதுதொடா்பான தீர்மானங்கள் எட்டப்படுவதற்கான காலக்கெடுவை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு வரப்பட்டிருப்பதாக கார்பரேட் விவகாரத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார்

இந்த மாற்றங்கள் காலக்கெடு தொடர்பான நெறிமுறைகள் உட்பட பல்வேறு வசதிகளுக்கு வகை செய்யும் என்று அவர் எடுத்துரைத்தார்

இதற்கான அங்கீகார திட்டம் மத்திய மாநில அரசுகள் மற்றும் சட்ட அமைப்புகளையும் கட்டுப்படுத்துவதாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் மசோதாக்கள் எவ்வித விவாதமுமின்றி அவசர கதியாக நிறைவேற்றப்படுவதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன மக்களவை இன்று கூடியவுடன் மக்களவை காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு அதிர் ரஞ்சன் சவுத்ரி திரிணாமுல் காங்கிரஸின் சவுகத்ராய் திமுகவின் கனிமொழி உள்ளிட்டோர் மத்திய அரசு பல்வேறு மசோதாக்களை கடைசி நேரத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றுவதாகவும் இதுகுறித்து உறுப்பினர்கள் விவாதிக்க போதிய வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார்கள் இதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு

அணைப்பாதுகாப்பு மசோதாவை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று திரு அதிர் ரஞ்சன் சவுத்ரி கூறியதை அரசு பரிசீலித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் மக்களவை தலைவர் திரு

பிர்லா பேசுகையில் வரும் காலங்களில் தாக்கல் செய்யப்பட உள்ள மசோதாக்கள் குறித்து ஒருநாள் முன்னதாகவே மக்களவை கட்சி தலைவர்களுக்கு அறிவிப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

இதனை அடுத்து மத்திய அரசிதழில் இந்த சட்டம் வெளியிடப்பட்டுள்ளது

இதன்படி மூன்று முறை தலாக் தெரிவித்து விவாகரத்து செய்வது சட்டப்படி இனி தண்டனைக்குரிய குற்றமாகும் முறைப்படுத்தாத டெபாசிட் மேலும் திட்டங்களுக்கான தடைக்கும் குடியரசுத்தலைவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார் மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ள இந்த சட்டம் கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து அமலில் இருக்க வகை செய்யப்பட்டுள்ளது

நரேந்திரமோதி நியூயார்க்கில் நடைபெறும் ஐ

பிரதமரின் இந்த அமெரிக்க பயணத்தின்போது பல்வேறு உயர்மட்ட உச்சிமாநாடுகளில் அவர் பங்கேற்கிறார் பல்வேறு இதன் பகுதியாக நாடுகளுடன் இருதரப்பு ஒரு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதோடு பல்முனை நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்துகொள்கிறார் பருவநிலை மாற்றம் தொடர்பான பாரீஸ் ஒப்பந்தத்திற்கு உத்வேகம் அளிக்கும் வகையிலான பேச்சுவார்த்தைகள் இதில் இடம்பெற உள்ளன

ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா விழிப்புணா்வு திட்ட செயலாக்கத்தின் ஒரு பகுதியாக இந்நடவடிக்கை இந்த திட்டத்தின் மாபெரும் வெற்றி உலகளாவிய அரசுகளை நம் நாட்டின்பால் ஈர்த்துள்ளது பிரதமர் திரு

ஸ்வச் பாரத் திட்ட செயலாக்கத்திற்கு பின்னர் ஊரகப்பகுதிகளிலும் நகர் பகுதிகளிலும் பொதுமக்கள் தூய்மை நடவடிக்கைகளில் பொதுக்குழுவாக பங்கேற்பதையும் பிரதமர் எடுத்துரைத்தார்

வரைவு சட்டத்தை வடிவமைக்க கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுவதாக செயற்குழு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது

நெல்லை அரசு மருத்துவக்கல்லூரியிலும் முதலாம் ஆண்டு மாணாக்கருக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைகழக துணைவேந்தர் திரு பிச்சுமணி மருத்துவ பணிக்கான உடைகளை வழங்கினார்

தூத்துக்குடி மருத்துவக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு வகுப்புகளுக்கான மருத்துவ உபகரணங்கள் இன்று வழங்கப்பட்டன

இதன் ஒருபகுதியாக இருநாடுகளுக்கிடையிலான கடல்சார் ஒத்துழைப்பு பிம்ஸ்டெக் ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக டிவிட்டரில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சர் வின்ஸ்டென் பீட்டர்ஸ் உடன் இந்திய பசுபிக் அணுகுமுறை குறித்து அவர் விரிவாக விவாதித்தார் பொருளாதார அரசியல் உறவுகளை முன்னெடுத்து இருதலைவர்களும் செல்வதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டனர்

வல்வில் ஓரி விழா நாமக்கல் மாவட்டத்தில் வல்வில் ஓரி விழா நாளை தொடங்குகிறது இதுகுறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆசியா மரியம் பேசுகையில்

மேட்டுர் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்துவருவதால் மேட்டுர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது

ஜெயகாந்தன் தெரிவித்துள்ளார் அரியலூர் ரயில் நிலையத்தில் தெற்கு ரயில்வேயின் பாதுகாப்பு கலைக்குழு சார்பில் பாதுகாப்பான ரயில் பயணம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது